கனவை நிறைவேற்றும் வரை ஆயப்போவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

சிந்தாமணி பெட்ரோல் பங்குகளை அமைப்பதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோராம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற இன்று கடைசிநாளாகும் உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கயானாவில் இன்று இந்தியா நியூஸிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கும் இனி விரிவான செய்திகள் சத்தீஸ்கரை செழுமையாக்க வேண்டும் என்ற முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் கனவை நிறைவேற்றும் வரை ஒயப்போவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சத்தீஸ்கரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பழங்குடி இளைஞர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இடையூறாக உள்ள வசதிப்படைத்த மாவோயிஸ்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி துணைப்போவதாக குற்றம் சாட்டினார் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் பகுதியில் வளர்ச்சித்திட்டங்ளுக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்துவரும் மாவோயிஸ்டுகளால் முன்னேற்றம் ஏற்படாத நிலை உள்ளதாகவும் அரசு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் சென்ற மாதம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சவைட்டுகளால் கொல்லப்பட்ட துர்தர்ஷன் ஒளிப்பதிவாளர் அச்சு தானந்த் சாஹுவின் மறைவுக்கு அவர் இரங்கல் தெரிவித்தார் பஸ்டர் மாவட்ட மக்களின் கனவை நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் காண்பதற்கு உதவிய அப்பாவியான ஒளிப்பதிவாளர் திரு சாஹு தனது பணியின்போது கொல்லப்பட்டதை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் சத்தீஸ்கரில் நடைபெறவுள்ள முதற்கட்ட சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை முடிவடைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியும் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தியும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகின்றனர்

எல் பி ஜி விநியோகஸ்தர்களுக்கான கமிஷன் தொகையை செலுத்துவதற்காக இந்த உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

பின்னர் நடைபெறும் ஃபின் டெக் உச்சிமாநாடு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்கிறார்

அண்டை நாடுகளுடன் நல்லுறவு பாராட்டும் நோக்கில் இருநாடுகளின் உறவை வலுப்படுத்தும் வகையில் பிரதமரின் பயணம் அமையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்திறமையை வளர்த்துக்கொள்வதற்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்று மத்திய சமூக நலத்துறை இணையமைச்சர் திரு கிரஷன்பால் குர்ஜர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கான தகவல் தொழில்நுட்ப சவால் பற்றிய கருத்தரங்கில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை இலகுவாக்குவதற்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஊக்கம் அளிக்கப்படும் என்றார்

ரிசர்வ் வங்கியிடமிருந்து மூன்றரை வட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கேட்கவில்லை என்று மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு எஸ் சி கர்க் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் பொருளாதார மூலதன கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனையில் அரசு ஈடுபட்டு வருவதாக கூறினார் இதுதொடர்பாக பத்திரிகைகளில் தவறான செய்தி வெளிவருவதாகவும் அதனை நம்புவதற்கே இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்தியப்பிரதேசும் மற்றும் மிசோராம் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசிநாளாகும்

தனி விமானம் மூலம் கன்னாவரம் விமான நிலையத்திலிருந்து சென்னை வரும் அவர் திரு ஸ்டாலின் இல்லத்தில் சுமார் ஒரு மணிநேரம் அவருடன் பேச்சு நடத்த உள்ளார் அகில இந்திய அளவில் பிஜேபி க்கு மாற்றாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைக்க திரு சந்திரபாபு நாயுடு முயற்சி எடுத்துவரும் நிலையில் இச்சந்திப்பு நிகழ்கிறது சிந்தாமணி பெட்ரோல் பங்குகளை அமைப்பதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தெரிவித்தார் ஈரோட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் விரைவில் நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான வகுப்பு ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக பயோ மெட்ரிக் வருகை பதிவேட்டுத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பின்னர் இந்த நடைமுறை படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார் எதிர்க்கட்சிகள் தேவையின்றி அரசை குறை கூறி வருவதாகவும் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு கவனமாக செயல்படுவதாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கான நலனை கருத்தில்கொள்ளாமல் ஆட்சி செய்துவருவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார் தருமபுரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரவிருக்கும் நாடாளுமன்றத் தேர்தலில் கூட்டாட்சி அமைய வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் முயற்சி வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார்

இத்தகவலை வங்கியின் மேலாண் இயக்குனர் திருமதி பத்மஜா சுந்தூரு தெரிவித்தார்

நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான மண்வள அட்டை வழங்கும் திட்டத்தின்கீழ்

மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்

சென்னை மாநகராட்சி பொது ககாதாரத்துறை சார்பாக பல்வேறு இடங்களில் நோய் பெருநகர தடுப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன

விளையாட்டுச் செய்கிகள் உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கயானாவில் இன்று இந்தியா நியூஸிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கும்

ஃபுஷாவில் நடைபெறும் சீன ஒபன் சூப்பர் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஒற்றையர் காலிறுதிப்போட்டியில் தோல்வியடைந்தனர்